வேலார் மக்களவை கொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தமிழக திட்டங்களுக்கான மத்திய நிதி திருப்பி அனுப்பப்படவில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இங்கிலாந்து பாதுகாப்பு படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு நவீன்குமாரை மீட்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக செய்கியாளர் தெரிவிக்கிறார்

புகைப்படத்தடன் கடிய ஓய்வூதிய ஆவணம்

தமிழக திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதியை செலவிடாமல் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பவில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நேற்று சேலத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

செகண்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் வரவு செலவு மதிப்பீடு தயாரிக்கும்போது மத்திய அரக திட்டங்களுக்கு எந்த அளவிற்கு மத்திய அரக நிதி எகிர்பார்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒதுக்கீடு செய்யட்படுகிறது இதன் மூவம் இத்திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த இயலும் இந்த ஒதுக்கீடு மத்திய அரசி மிருந்து அந்த நிதியாண்டில் விடுவிக்கு வாப்பெறும் மாவியங்களின் அடிப்படையில் கிட்டு பணிகளுக்காக விடுவிக்கப்படுகிறது சில கிட்டங்களுக்கான எதிர்பார்க்கப்படும் நிகி மக்கிய அரசிடமிருந்து வாப்பெறவில்லை என்றால் மாநில் அரசின் நிதிநிலை அறிக்கையில் அதற்காக செய்ப்படும் ஒதுக்கீட்டை ஆந்த ஆண்டு விடுவிக்காமல் அதை சேமிப்பாக கருதகிறோம் தொடர்ந்து அடுக்கு ஆண்டு மத்திய அரசிடமிருந்து நிதி வாப்பெறம்போது அந்தத் திட்டங்களுக்கா நிதியை மாநில அரசு அரசு ஒதுக்கீடு செய்கிறது இதபோன்ற இளங்களில் மாநில ஆரக மத்திய ஆரசின் நிதியை பயன்படுக்காமல் கிந்பபிக் கொடுத்துள்ளது என்று கூறுவது ஒரு தவறான கருத்தாகும் எனவே ஒருபோதம் மாநில அரசு மத்திய ஆசி மிருந்து பெறப்பட்ட நிகியை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பிய நிலை எற்படவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிலாந்து பாதுகாப்பு படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு நவீன்குமாரை விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் திருச்செங்கோட்டில் உள்ள திரு நவீன்குமாரின் இல்லத்திற்கு சென்று அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு கூடுதல் முன்னுரிமை அளித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் உயர்கல்வித் துறையின் சர்வதேச முனையமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துக்களில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக அவசர சிகிச்சை மையம் தொடங்கப்படவுள்ளதாக தெரிவித்தார் முதற்கட்டமாக ஸ்ரீபெரும்புதூரில் அடுத்த சில வாரங்களுக்குள் இந்த சிகிச்சை மையம் தொடங்கப்படவுள்ளதாக டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்

இத்தகைய வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் திரு ரஞ்சன் கோகோய் கூறினார்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 புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று அவர் உரையாற்றினார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று புதுதில்லியில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்துறை செயலர் திரு ராஜீவ் கவ்பா மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் ஜம்மு கஷ்மீர் சூழ்நிலை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன

ஜப்பானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது

மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

உண்டு உறைவிடப்பள்ளி மாணவர்கள் பஙகேற்ற மாநில அளவிலான இசை மற்றும் நடனப்போட்டி நேற்று உதகமண்டலத்தில் நடைபெற்றது நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஒட்டிகளுக்கு இனிப்பு வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கொடைக்கானலில் பழமைவாய்ந்த புனித சலேத் அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது

மூன்று போட்டிகள் கொண்ட இந்தத் தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது

ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இன்று அர்ஜெண்டினாவை எதிர்கொள்கிறது

சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இதர ஆடவர் பிரிவு ஆட்டங்களில் ஆஸ்டிரியா மலேசிய அணிகள் வெற்றி பெற்றன மகளிர் பிரிவில் இந்தியா ரஷ்யா அணிகள் வெற்றி பெற்றன பாகிஸ்தானுக்கு எதிரான அந்நாட்டில் நடைபெறவுள்ள டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படவுள்ளது